மீண்டும் கூறியுள்ளார்

எல்லைப் பகுதியில் சீனா கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பரஸ்பர ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என மத்திய அரசு குற்றம்சாட்டியுள்ளது

சலுகைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

உலகக்கோப்பை மல்யுத்தப் போட்டி பெல்கிரேடில் இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்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 நவீன தொழில்நுட்பங்களை அவா்கள் அறிந்து கொள்வதற்கும் இது உதவிரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்க இந்த சட்டங்கள் வகை செய்வதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் தங்கள் விளைப் பொருட்களை மண்டிகளில் மட்டுமன்றி பிறருக்கும் விற்பனை செய்வதற்கு இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

கடந்த சில மாதங்களாக நாம் எதிர்கொண்ட கவாலான சூழ்நிலைகள் திறம்பட மேற்கொண்டதற்கு தொழில் முனைவோர்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் உறுதுணையாக இருந்தார்கள் என்றும் அவர் கூறினாள் இந்த சவாவான சூழ்நிலையை நாம் கையாண்ட விதம் சர்வதேச சமுதாயத்தை வெகுவாக ஈர்த்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நமது தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்கள் என்றும் அவர் கூறினார்

அந்நிய முதவீடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ச்வதேச சமுதாயம் நம் நாட்டின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இது உணா்த்துவதாகவும் பிரதமா் தெரிவித்தார் கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சில கொள்கைகள் பல்வேறு துறைகளின் வளா்ச்சிக்கு தடையாக இருந்ததை கருத்தில் கொண்டு அதற்கு தீர்வு கானும் பொருட்டு சுயசா்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்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 எல்லைப் பகுதியில் சீனா கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என்று மத்திய அரசு குற்றம்சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்ளிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா சீனாவின் இந்த நடவடிக்கைகள் அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றும் அவா் குறை கூறினாள் சீனாவிலிருந்து தங்கள் உற்பத்தி பிரிவுகளை உத்திரபிரதேசத்திற்கு மாற்ற விரும்பும் நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக சாம்சங் நிறுவனம் தனது உற்பத்தி பிரிவினை சீனாவிலிருந்து உத்திர பிரதேசத்திற்கு மாற்ற உள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்துக்கு சிறப்பு சலுகைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீட்டில் இந்த நிறுவனம் தனது உற்பத்தி பிரிவிளை நொய்டாவில் தொடங்க உள்ளது உலகளாவிய சுகாதார காப்பீட்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி காணொலிகாட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார்த்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் உரையாற்றினார் உலக அளவில் மிகப்பெரிய மருததுவ காப்பீட்டுத் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடவின்படி இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இணைய கருத்தரங்கு ஒன்றில் இதனைத் தெிவித்துள்ள அவர்ஜாதி குற்ற செயல்கள் பணபலம் போன்றவை அரசியலில் அதிகரித்து வருவது குறிதது கவலை தெரிவித்தாா் மக்கள் சேவையே தாரக மந்திரமாகக் கொண்டு அரசியல் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமென்றம் அவர் கூறினார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் விவாதங்களின் தரம் குறைந்து வருவதும் கவலை அளிக்கக்கூடியது என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றும் உறுப்பினர்களின் செயல்பாடுகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊடகங்கள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் வேளாண் சுட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் வெளியிடும் அச்சங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் திரு வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்தாா் பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் ஒப்பந்தத்தின் ஐந்தாவது ஆண்டு தினத்தையொட்டி இந்த மாநாடு நடைபெறவுள்ளது

நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீாவு காணும் வகையில் மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நடத்தப்படுகின்றன

தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேறகொள்வதற்கான சிறப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இந்த முகாமில் பெயர் சேர்தல் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்கள் சமா்ப்பித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார் மகாராஷ்டிராவில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு இன்று முதல் அது இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

மத்திய பிரதேசத்தில் காவல்துறையினா் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு பெண் நக்ஸவைட்டுகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு வி பழனிசாமி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு இயக்குநகராக பணியாற்றி வந்த அவர் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார்